கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் பிஜேபியைச் சேர்ந்த திரு தேவேந்திர ஃபட்நாவிஸுக்கு முதலமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைத்த அம்மாநில ஆளுநரின் முடிவுக்கு எதிராக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு இன்று விசாரணைக்கு வருகிறது நீதிபதிகள் என் வி ரமணா அசோக் பூஷன் சஞ்ஜீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு காலை மணி பதினொன்று முப்பதுக்கு மனு மீதான விசாரணையை மேற்கொள்கிறது

சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரே தலைமையில் தங்களை கூட்டணி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு உத்தரவிடவேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளன சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்கவும் பெரும்பான்மையை நிரூபிக்கவும் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்பட வேண்டும் என்றும் தனியாக மனு தாக்கல் செய்துள்ளன சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிக்க கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்கப்படவேண்டும் என்றும் இக்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன சுட்டப்பேரவை இடைக்கால தலைவர் தலைமையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படவேண்டும் என்றும் அதனை ஒளிப்பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இக்கட்சிகள் தங்களது மனுவில் கூறியுள்ளன பிரதம் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் மக்களிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 பிரதமரின் ஹிந்தி உரைக்குப் பிறகு அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும் இது இரவு எட்டு மணிக்கு மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமா் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியற்றின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் மொனபல் செயலி யிலும் கேட்கலாம் அரசு மற்றும் பொது நிர்வாகத்தின் பணிகள் அடித்தட்டு மக்களை சென்றடையும் வகையில் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் மறைந்த பி எஸ் கிருஷ்ணனின் இரங்கல் கூட்டத்தில் பேசிய அவர் சாதாரண மக்களை வளர்ச்சியடையச் செய்வது நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்று தெரிவித்தார் குடிமைப்பணியாளர்கள் மறைந்த கிருஷ்ணன் அவர்களை போன்று மக்கள் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாகவும் ரயில் விமானம் மற்றும் சாலைப்போக்குவரத்து மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நான்கு நாள் வடகிழக்கு திருவிழாவை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் நாட்டில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் இளைஞர்களுக்கு தொழிவ்பரிய சிறந்த பகுதியாக வடகிழக்கு பகுதி திகழ்கிறது என்று கூறினார் இத்திருவிழா மூலம் நாட்டில் உள்ள அனைவரும் வடகிழக்குப்பகுதியைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் கட்டிடங்களின் உள்கட்டமைப்பிற்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் குவஹாத்தியில் நவீன தொழில்நட்பம் மற்றும் உபகரணங்கள் குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியில் உரையாற்றிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளின் வழிமுறைகள் மூவம் கட்டமைப்புக்களில் அசாம் மாநிலத்தை நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு தொழில் முனைவோர்கள் முன் வரவேண்டும் என்று வலியுறுத்தினார் கட்டிட ஒப்பந்ததாரர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையத்தை அமைக்கவும் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு திரு சர்பானந்த சோனாவால் அறிவுறுத்தினார் விதர்பா பகுதியில் பால்வளத்துறை வளர்ச்சி மற்றும் தொழில் வாய்ப்பு என்ற தலைப்பிலான ஒரு நாள் கருத்தரங்கை மத்திய காவ்நடை மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நேற்று தொடங்கி வைத்தார் நாக்பூரில் நடைபெற்று வரும் வேளாண் கண்காட்சியில் தேசிய பால்வளத்துறை மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் இக்கருத்தரங்கு நடைபெற்றது அப்போது பேசிய அவர் வேளாண்மையில் கால்நடைகள் முக்கியப்பங்கு வகிப்பதாகக் கூறினார் விவசாயிகளின் வருமானத்திற்கு கால்நடைகள் முக்கியப் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் கால்நடைகளின் எச்சும் மூவம் இயற்கை உரம் தயாரிக்குமாறு விவசாயிகளை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வலியுறுத்தினார் வங்கித்துறை முறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று ஜி ராமச்சந்திரன் நினைவு சொற்பொழிவில் அவர் உரையாற்றினார் சில கூட்டுறவு வங்கிகளில் முறைகேடு நடைபெறவதாக வந்த அறிக்கையை அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி கண்காணிப்பு மற்றும் முறைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகக் கூறினார் நாட்டில் ஏற்றுமதியாளர்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதை அரசு உறுதி செய்யும் என்று தெரிவித்தார் இந்தியாவின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற வகையில் இல்லாததால் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டமைப்பில் சேரவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் குறிப்பிட்டார் அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்களின் பங்கு மகத்தானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புத்தில்லியில் நேற்று ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களின் இரண்டுநாள் மாநாட்டை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி அவர்களை மேம்படுத்தினால் உள்ளார்ந்த வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றார் பொது வாழ்வில் மிகுந்த அனுபவம் கொண்டுள்ள ஆளுநர்களால் மக்கள் அதிகளவில் பயன்பெறுவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இம்மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அரசு செயல்படுத்திவரும் பல்வேறு திட்டங்களை நலிவடைந்த பிரிவு மக்கள் பயன்படுத்திக்கொள்ள ஆளுநர்கள் உதவிடவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சீக்கியர்களின் ஒன்பதாவது குருவான தேஜ் பகதூரின் தியாக தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூகத்தின் ஒற்றுமை சகோதரத்துவம் மனித நேயம் ஆகியவற்றுக்காக குரு தேஜ் பகதுர் தமது வாழ்க்கைய அர்ப்பணித்தார் என்று கூறியுள்ளார் அவருடைய அன்பு நல்லிணக்கம் உபதேசம் ஈகை குணம் ஆகியவற்றை எடுத்துரைக்குமாறு மக்களைக் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்புப் படையினருக்கு அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் கடவோர மாவட்டங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் எவ்டிடிஈ அமைப்பினர் அடுத்த வாரம் நினைவுதினம் அனுசரிக்க உள்ளதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதபோன்ற உத்தரவு கடந்த காலங்களிலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் ஈராக் தலைநகர் பாக்தாதில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் மேலும் ஒரு போராட்டக்காரர் உயிரிழந்தார்

கூட்டத்தைக் கலைக்க பாதுகாப்புப் படையினர் ரப்பர் குண்டுகள் மூவம் துப்பாக்கிக்குடு நடத்தி கண்ணீர் புகை குண்டு வீசியபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்